குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார்

செய்யப்பட்டுள்ளனர்

ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை தில்லியில் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் சமத்துவத்தையும் நீதியையும் வலியுறுத்தி தண்டி யாத்திரை மேற்கொண்ட தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது

பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசப்பிதாவுக்கு இந்நாளில் புகழாரம் சூட்டுவதாக தெரிவித்குள்ளார் தண்டி யாத்திரையை சிறப்பாக நடைபெறுவதற்கு திட்டமிட்டுக் கொடுத்த நாட்டின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலையும் அவர் நினைவுகூர்ந்துள்ளார் அப்போதைய பிரிட்டிஷ் அரசு சர்தார் பட்டேலை கைது செய்து காந்திஜிக்கு நெருக்கடியை ஏற்படுத்த முயற்சித்தாகவும் ஆனால் அனைத்து தடைகளையும் மீறி தண்டி யாத்திரை திட்டமிட்டபடி நடைபெற்றதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் எளிய மக்களின் வாழ்க்கையை திறம்பட கணித்து எமை அவர்களின் முன்னேற்றத்திற்காக அயராது உழைத்தவர் காந்தி என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வசதியும் வளமும் மிக்க வாழ்க்கையை துறந்து ஏழை மக்களுக்காக பாடுபட்டவர் காந்தி என்றும் ஆனால் அவர் வழியில் நடப்பதாக கூறுபவர்கள் ஏழை மக்களுடைய பணத்தில் வசதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதாக திரு மோடி குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சியில் வாரிசு அரசியலுக்கு முதலிடம் அளிக்கப்படுவதாகவும் ஆனால் காந்தி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து வாரிசு அரசியலை முற்றிலுமாக வெறுத்தவர் என்றும் பிரதமர் திரு மோடி தெரிவித்தார்

அகமதாபாதில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் காரியக் கமிட்டி கூட்டத்திற்கு பின் பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் சரக்கு மற்றும் சேவை வரி வியாபாரிகள் இடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறினார் முன்னதாக நடைபெற்ற காரிய கமிட்டிக் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்தியாவில் எதிரிகளை தோற்கடிக்கும் விஷயத்தில் காங்கிரஸ் கட்சி ஒன்றுபட்டு நிற்கும் என்று ஒரு தீர்மானம் கூறுகிறது மத்தியில் உள்ள பிஜேபி அரசு தனது குறைகளை மறைப்பதற்காக தேசப் பாதுகாப்பு குறித்த தவறான தகவல்களை பரப்புவதாக மற்றொரு தீர்மானம் கூறுகிறது பெண்கள் மாணவ மாணவியர் கல்வியாளர்கள் மற்றும் வர்த்தக சமுதாயத்தினர் இடையே பாதுகாப்பற்ற குழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கூறியுள்ளது

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரையில் சித்திரை திருவிழா தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரி விசாரித்து வருவதாகவும் இதுகுறித்த அறிக்கை நாளை மறுநாள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார் தமிழகத்தில் காலியாகவுள்ள திருப்பரங்குன்றம் அரவக்குறிச்சி ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவை தொகுதிகள் தொடர்பான அறிக்கைய தலைமை தேர்தல் ஆணையம் கோரியிருந்ததாகவும் இதுகுறித்து உரிய விளக்கம் அளிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறினார் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பேரணியின் போது சாதி சமய மொழி அல்லது வகுப்பினர் இடையே வேறுபாடுகளை தூண்டும் விதமாக பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவ ராவ் கேட்டுக் கொண்டுள்ளார் அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்பாக வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிவிக்கும் ஒப்புகைச் சீட்டு இயந்திரம் ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்து விளக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் அனைத்து விதமான தேர்தல் நடவடிக்கைகளுக்கும் மாவட்ட தேர்தல் அதிகாரியின் முன்அனுமதி பெற வேண்டும் என்றார் இதற்கான அனுமதியை சிரமமின்றியும் வெளிப்படையாகவும் பெறும் வகையில் சுவிதா என்ற செல்போன் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பறக்கும் படையினரும் கண்காணிப்புக் குழுவினரும் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்வப்படும் பணத்தை கைப்பற்றி வருகின்றனர்

இதனை நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியரிடம் தனிப்படை அலுவலர் கோபிநாத் தலைமையிலான அதிகாரிகள் ஒப்படைத்தனர்

பறிமுதல் முறையான ஆவணங்கள் காண்பிக்கப்பட்டால் இவை திருப்பி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

பொள்ளாச்சி பாலியல் குற்றம் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட நான்கு பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் இத்தகவலை தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் திரு ராசாமணி பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடர்பான அறிக்கை தேசிய மகளிர் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் தேவையின்றி பாதிக்கப்பட்ட பெண்களின் குடும்பத்தினருக்கு தொல்லை கொடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமவில் இருக்கும் போது தேவையற்ற போராட்டத்தில் ஈடுபடுவோர் மீது சுட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கோவை மாவட்ட ஆட்சியர் திரு ராசாமணி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த வழக்கில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளதாக எழுந்துள்ள சந்தேகத்தின் பேரில் மாநில காவல்துறை இதுதொடர்பான விசாரணையை சிபிசிஐடி க்கு மாற்றியுள்ளது இதனிஎடயே திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மதிமுக ஆகிய கட்சிகள் இந்த விவகாரத்தில் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர் இதனைத் திட்டவட்டமாக மறுத்துள்ள அஇஅதிமுக மூத்த தலைவரும் துணை சபாநாயகருமான திரு பொள்ளாச்சி ஜெயராமன் எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்காக தவறான குற்றச்சாட்டுகளை அஇஅதிமுக வினர் மீது சுமத்துவதாக கூறினார் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய தமது கட்சியைச் சேர்ந்த ஒருவர் ஏற்கனவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்தார் பொள்ளாச்சி விவகாரத்தில் மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிஜேபி தேசிய செயலாளர் திரு முரளிதர்ராவ் தெரிவித்துள்ளார்

இளங்கோவன் திரு திருச்சி சிவா ஆகியோர் இதற்கான மனுவை தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்துள்ளனர் அரசியல் காரணங்களுக்காகவே இந்த மூன்று தொகுதிகளிலும் தேர்தல் அறிவிக்கப்படவில்லை என்றும் திமுக குற்றம் சாட்டியுள்ளது இதே கருத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளா் திரு முத்தரசனும் வலியுறுத்தியுள்ளா்

மதுரை சித்திரைத் திருவிழா காரணமாக தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு குறைவதற்கான சூழ்நிலை உள்ளதை கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையம் மாற்றுத் தேதியை அறிவிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் தெரிவித்தள்ளார்

தேர்தல் அமைதியாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு ஆணையத்திற்கு உள்ளதாகவும் அவர் கூறினார் பொள்ளாச்சியில் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை அளிக்க தமது கட்சி வலியுறுத்தும் என்று அவர் தெரிவித்தார் மாவட்டச் செய்திகள் திண்டுக்கல்லில் வாக்காளர் விழிப்புணர்வு பணிகளை மேற்கொள்ளும் எல்ஈடி வாகனத்தை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் ஆட்சியருமான திரு டி ஜி வினய் இன்று துவக்கி வைத்தார்

தூத்துக்குட மக்களவைத் தொகுதியில் அளைத்து வாக்குச் சாவடிகளிலும் மாற்றுத்திறனாளிகள் குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்படுவதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சந்தீப் நந்தாரி தெரிவித்திருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேர்தல் விதிமுறைகளின்படி கட்சி சின்னங்கள் அகற்றப்படுவதாகவும் தனியார் கட்டிடங்களில் இவை நாளைக்குள் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா தெரிவித்துள்ளார் மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பங்குனிப் பெருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தில்லியில் நாளை நடைபெறுகிறது